மாநிலங்களவை மழைக்கால கூட்டத்தொடர் காலவரையின்றி ஒத்தி வைக்கப்பட்டது

கோரிமேடு காவல்துறை விருந்தினர் இல்லம் கோவிட் கவனிப்பு மையமாக மாற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் அருண் அறிவித்துள்ளார் தொழிலாளர்கள் நலனை பாதுகாக்கும் வகையில் மூன்று தொழிலாளர்கள் குறியீட்டு மசோதாக்கள் மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதாக்கள் மக்களவையில் நேற்று ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டது

இது தொடர்பாக நடந்த விவாதத்தின்போது பதிலளித்துப் பேசிய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ் குமார் கங்குவார் இந்த வரலாற்றுச் சிறப்பு மிக்க மசோதாக்கள் மூலம் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் தீர்வு காண்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான வலுவான சமூக பாதுகாப்பு முறைகளுக்கும் பல்வேறு விதிகள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் மாநிலங்களவையில் மழைக்கால கூட்டத் தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அறிவித்துள்ளார்

பிரதமர் திரு

மஹிந்த ராஜபக்சேவுடன் காணொளி காட்சி மூலம் ஆலோசனை நடத்த இருக்கிறார் இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துள்ள நிலையில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை இருதரப்பு உறவு மேம்பாடு குறித்து இரு நாட்டுத் தலைவர்களும் ஆலோசிக்கும் வாய்ப்பாக கருதப்படுகிறது இந்த உச்சிமாநாடு பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பி உள்ளது

பியூஷ் கோயல் மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவல்துறை விருந்தினர் இல்லம் கோவிட் கவனிப்பு மையமாக மாற்றப்பட்டுள்ளது

மருத்துவ சேவைகள் பிரிவு இயக்குனர் மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவ கல்லூரி நிர்வாகம் ஆகியவை இணைந்து இந்த மையத்தை கவனிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ள போராட்டத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் அருண் தடை விதிக்க வேண்டும் என்று அதிமுக சட்டமன்றக்குழுத் தலைவர் திரு அன்பழகன் வலியுறுத்தி உள்ளார்

அன்பழகன் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே பேரிடர் மேலாண்மைச் சட்டம் மற்றும் பெருந்தொற்று நோய்ச்சட்டத்தின் கீழ் இந்த போராட்டத்திற்கு தடைவிதிக்க வேண்டும் என்றும் இது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் துணைநிலை ஆளுநருக்கும் அதிமுக சார்பில் புகார் அனுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு நிர்வாக அதிகாரி நியமிப்பதில் முறைகேடு நடந்திருப்பதாக ராஜீவ்காந்தி மனித உரிமைகள் விழிப்புணர்வு அமைப்பைச் சேர்ந்த ரகுபதி என்பவர் அளித்த புகார் குறித்து விசாரிக்குமாறு மத்திய கண்காணிப்பு ஆணையம் புதுச்சேரி தலைமை கண்காணிப்பு அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கிடைத்துள்ள விபரங்கள் படி கோவில்களுக்கான துணை ஆய்வாளர் ராஜசேகரன் என்பவருக்கு முறைகேடாக நிர்வாக அதிகாரி பதவி உயர்வு வழங்கப்பட்டு இருப்பதாக திரு ரகுபதி தமது புகாரில் சுட்டிக்காட்டி உள்ளார் மேலும் கும்பாபிஷேகம் நடத்தியதிலும் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த புகார்களின்மீது விசாரணை நடத்துமாறு மத்திய கண்காணிப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

தற்போது சென்னை பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களில் விமான சேவைகள் ஓரளவு தொடங்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் இருந்து மீண்டும் விமானங்களை இயக்க தனியார் விமான நிர்வாகங்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது

நள்ளிரவில் போலிசார் மேற்கொண்ட வழக்கமான சோதனையின்போது சிக்கிய இந்த மூன்று பேரும் முன்னுக்குப்பின் முரணாக பதிலளித்துள்ளனர் இவர்கள்மீது ஏற்கனவே கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்திய கலாச்சாரத்தின் துவக்கம் மற்றும் வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள வல்லுநர்கள் குழுவில் தமிழக பிரதிநிதிக்கு இடம்தர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார்

சமீபத்தில் கீழடி மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் நடந்த தொல் பொருள் ஆய்வுகளின் முடிவில் சங்க காலம் ஆறாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக சட்டப் பேரவைக்குள் குட்கா கொண்டு வந்த விவகாரம் தொடர்பாக நாளை இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது திமுக தலைவர் திரு

இந்த விவகாரத்தில் இரண்டாவது முறையாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரிமை மீறல் குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது இதை எதிர்த்து திமுக உறுப்பினர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குத் தொடர்ந்துள்ளனர் இந்நிலையில் அதிமுக அரசு மீதான நம்பிக்க வாக்கெடுப்பிற்கு எதிராக திமுக தலைவர் திரு

க

கடலூர் மாவட்டத்தில் பொதுவிநியோக திட்டத்தை மேம்படுத்தும் நோக்கில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொருட்கள் விநியோகத்திற்காக பயனாளிகளின் விரல் ரேகை பதிவு சாதனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்திரசேகர் சகாமுரி வழங்கினார்

கோரிமேடு காவல்துறை விருந்தினர் இல்லம் கோவிட் கவனிப்பு மையமாக மாற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் அருண் அறிவித்துள்ளார்